காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

இலங்கை சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டின் அதிபர் பிரதமர் மற்றும் வெளியறவு அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார்

ஐ எஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் கோவா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மெர்க்கலுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர்

இந்தியாவில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஜெர்மன் பிரதமரிடம் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார்

சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் ஜெர்மனி சேர முடிவு செய்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றார் பேரிடரை தாங்கும் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கூட்டமைப்பில் ஜெர்மனியுடன் இணைந்து செயல்படவும் பிரதமர் விருப்பம் தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையேயான ஆறாவது ஆவோசனை கூட்டத்தை விரைவில் நடத்தவும் இருதலைவர்களும் அப்போது ஒப்புக்கொண்டனர்

இந்த ஒத்திகையை மேற்கொள்வது தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு திரு ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனைகளை வழங்கவள்ளார்

தடுப்பூசிகளுக்கான குளிர்பதன பாதுகாப்பு முறை உயிரி கழிவுகள் மேலாண்மை உள்ளிட்டவை தொடர்பாக மூன்று லட்சம் பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று இலங்கை அரசிடம் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் நேற்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குணவர்த்தனாவை சந்தித்து பேசினார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்

இலங்கையில் தமிழர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவது உறுதி ஒன்றபட்ட செய்யப்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இரு நாடுகளும் கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பில் இணைந்து செயல்படவேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே அந்நாட்டின் பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே ஆகியோரையும் வெளியுறவு அமைச்சர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடாக் பகுதியின் வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

லடாக்கின் கலாச்சாரம் மற்றும் மொழியைப் பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என அந்தக் குழுவினரிடம் அமைச்சர் கூறினார் லடாக் பகுதிக்கு யூனியன் பிரதேச அந்தஸ்து வழங்கப்பட்டதன் மூலம் லடாக் மக்களின் நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதையடுத்து வடாக்கின் மொழி கலாச்சாரம் நிலப்பகுதி ஆகியவற்றை பாதுகாப்பது தொடர்பாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தலைமையில் குழு அமைக்கவும் இந்தக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் இதர சலுகைகளும் உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்ய தமது அமைச்சகம் துரிதமாக செயல்பட்டு வருகிறது என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பஞ்சாபை சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகள் புதுதில்லியில் அமைச்சரை நேரில் சந்தித்தனர் அவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் கடந்த ஆறாண்டுகளாக தொழில்நட்பத்தின் உதவியுடன் செயல்பாடுகள் தீவிரம் அடைந்துள்ளன என்றார் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து அதிகாரிகளின் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக திறம்பட்ட அணுகுமுறையை மேற்கொண்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் காரணமாக நேற்று ஏழாயிரம் கோழிகள் உயிரிழந்துள்ளன

பாதிக்கப்பட்ட பறவைகளை அழிக்கும் பணி இன்றைக்குள் நிறைவடையும் என்று அவர் கூறியுள்ளார் குடிமக்களின் நலனுக்காக தேசிய மற்றும் மாநில அளவில் கொள்கைகளை வகுத்து மூத்த திட்டங்களை செயல்படுத்த அது தொடர்பான ஆய்வறிக்கை வழிவகை செய்யும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் மூத்த குடிமக்கள் தொடர்பான ஆய்வறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வயது முதிர்ந்தவர்களுக்கான கொள்கைகளை சமூக சுகாதார மற்றும் பொருளாதார அடிப்படையில் வகுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முதல் ஆய்வு இது என்று தெரிவித்தார்

அனைவருக்கும் முழுமையான முறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்கும் சூழலை உருவாக்குவதே ஐந்தாவது வரைவு தேசிய அறிவியல் தொழில்நட்ப கொள்கையின் நோக்கம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் திரு அசுதோஷ் சர்மா கூறியுள்ளார் இத்தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கால மாற்றத்திற்கு ஏற்ப செயல்பட இந்த கொள்கை நாட்டை தயார்படுத்தும் என்றார் இதனிடையே இந்த கொள்கையின் மீதான பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ரானுவத்தினரிள் பாதுகாப்புக்கு அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பாதுகாப்பு துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் ரானுவத்தினருக்காக தயாரிக்கப்பட்ட குண்டு துளைக்காத ஒரு வட்சுமாவது கவச உடையை ரானுவ தலைமை தளபதி திரு எம் எம் நரவானே யிடம் அமைச்சர் நேற்று வழங்கினார் புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தரமான உபகரணங்களும் நவீன ஆயுதங்களும் ரானுவத்தினருக்கு கிடைப்பதற்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார் இந்த குண்டு துளைக்காத கவச உடை உள்நாட்டிலேய தயாரிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார் திட்டமிட்ட காலத்திற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு லட்சமாவது கவச உடையை தயாரித்து வழங்கிய தனியார் நிறுவனத்திற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இந்திய திபெத் எல்லை காவல்படையினருக்கு காதி பருத்தி கம்பளங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் காதி கிராமப்புற தொழில்கள் ஆணையமும் இந்திய திபெத் எல்லை காவல்படையும் கையெழுதிட்டுள்ளன துணை ரானுவப்படைகளில் உள்நாட்டு பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மேற்கொண்ட முயற்சிகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

திரிபுரா முதலமைச்சர் திரு பிப்லப் குமார் தேவ் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமருடன் ஆவோசனை நடத்தியதாகவும் அவற்றுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் உறுதி அளித்ததாகவும் திரிபுரா முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

பள்ளிகளுக்கு மாணவர்களின் வருகை கட்டாயமல்ல என்றும் இணையதளம் வாயிலான வகுப்புகளும் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்

முகமது சிராஜ் வீசிய பந்தில் ஐந்து ரன்னுக்கு டேவிட் வார்னர் ஆட்டமிழந்தார் ஏழு ஒவர்கள் முடிந்த நிலையில் மழை குறுக்கிட்டது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் கோவா அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் கேரள அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது